தயார் நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரு திளங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்கள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மாநில அரசுகள் ஆக்ஸிஜன் அதிகளவில் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மாவட்டங்களுக்கு இடையே ஆக்ஸிஜனை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் மருத்துவத்திற்கு அதிகளவில் பயன்படுத்தப்படும் ஆக்ஸிஜனை இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் பிரதுர் திரு நரேந்திர மோடியிடம் தெரிவித்தனர்

புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிள் அவசர சிகிச்சைப் பிரிவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் எந்த பகுதியிலும் வெண்டிவேட்டர் மற்றும் ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் கூறினார் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அரசு நோய் தொற்று பரவலினால் ஏற்பட்டுள்ள சவால்களை சந்திக்க முழு அளவில் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தாா் நோய் தொற்று அதிகித்து வரும் மாநிலங்களின் சுகாதாத்துறை அமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் இந்திய ரயில் சேவையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று ரயில்வே வாரியத் தலைவர் திரு சுனித் ஷர்மா தெரிவித்துள்ளார் ரயில் சேவைகளை நிறுத்தப் போவதாக வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதனையடுத்து பலரும் தற்போது ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக்கொள்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஆர்வத்துடன் மக்கள் முன்வருவதாக மருத்துவர் தெரிவிக்கிறார்

அந்த மனுவில் பல்வேறு குறைகளை இயந்திரங்கள் எந்தவித சேதாரங்களுக்கும் சிதைத்தலுக்கும் உள்ளாகிவிடாமல் முழுமையாக பாதுகாத்திட வேண்டும் என்றும் பாதுகாப்பு அறை உள்ள வளாகங்களில் வெளியாட்கள் யாரையும் அனுமதிக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பாதுகாப்பு அறைகளுக்கு அருகில் எந்த வகைபான வாகனங்களையும் கொண்டு செல்ல அனுமதிக்கக்கூடாது பாதுகாப்பு அறைகளை சுற்றியுள்ள வை பை இணைப்புகளை துண்டிக்க வேண்டும் பாதுகாப்பு அறை உள்ள கட்டிடங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை வேட்பாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரபல தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகள் விவேக் நெஞ்சுவலி காரணமாக தனியாள் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

செய்தியாளர் சந்திப்பின் போது உடனிருந்த மக்கள் நல்வாழ்வுத் துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நடிகர் விவேக்கின் உடல்நலக் குறைவுக்கு தடுப்பூசி காரணமல்ல என்று தெரிவித்துள்ளார் மேலும் விவேக்கிற்கு கொரோனா தொற்று இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் நடிகர் விவேக் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அறிந்து மிகவும் வேதனையடைந்ததாகவும் அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திரைப்பட பிரபலங்கள் வைரமுத்து விஜயகாந்த் குஷ்பூ வெங்கட்பிரபு சிபிராஜ் ஆகியோர் திரு விவேக் விரைவில் நலம்பெற்று வீடுதிரும்ப வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வெப்பசலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டி மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

பொள்ளாச்சி அருகே உள்ள டாப்ஸ்லிப் வனப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார்